அரசியல்சாசன சிற்பிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிந்தி யின் முக்கியத்துவத்தை தற்போது உலகமே ஏற்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கைய நாயுடு கூறியுள்ளார் தமிழகத்தில் அனல்மின் நிலையங்களைத் தொடர்ந்து இயக்க ஏதுவாக நிலக்கரி அனுப்பிவைக்கக் கோரி முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவையில் ஆதிதிராவிடர் துறை மூலமான கலப்புத்திருமண ஊக்கத்தொகை இரண்டரை லட்சம் ருபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரதமர் திருதரேந்திர மோடி இன்று மத்தியப்பிரதேஷ் மாநிலம் இந்தூ ரில் தாவூதி போரா சமூகத்தின் தலைவர்களுடன் கலந்துரையாடினூர் இமாம் ஹுசே னின் தியாகத்தை குறிக்கும் வகையில் தாவூதி போரா சமூகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகையே ஒரே குடும்பமாக கருதும் நாடு இந்தியா என்றும் வசுதேவ குடும்பகம் என்னும் இத்தத்துவத்தின் நிஜமான பிரதிநிதியே தாவுதி போரா சமூகம் என்றும் கூறிஞர் இந்திய பாரம்பரியமே இந்தியா வை மற்ற நாடுகளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதாகவும் பாரம்பரியத்தின் மீது பெருமை கொள்ளும் அதே வேளை இந்தியர்கள் தங்களின் நிகழ்கால மற்றும் எதிர்காலம் குறித்து மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதே இந்தியா வின் சிறப்பு அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் ஸ்வச் பாரத் போன்ற அரசின் நலத்திட்டங்களைச் கட்டிக்காட்டிய பிரதமர்

தாவுதி போரா சமூகத்தினரின் மதத்தலைவர் சையத்னா முஃபத்தல் சைபுதி னையும் அவர் பின்னர் சந்தித்துப் பேசிஞர் ஹிந்தி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது

அரசியல்சாசன சிற்பிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிந்தி யின் முக்கியத்துவத்தை தற்போது உலகமே ஏற்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு இன்று புதுடில்லி யில் ஹிந்தி தின விழாவில் பேசுகையில் கூறிஞர் நூற்றுக் கணக்கான வெளிநாட்டுப் பல்கலைக் கழகங்களில் ஹிந்தி ஒரு பாடமாக போதிக்கப் படுவதாகவும் அறிவு மற்றும் விஞ்ஞானம் பற்றிய அடிப்படையான பல நூல்கள் ஹிந்தி யில் எழுதப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கல்வி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத் துறைகளில் ஹிந்தி யின் பயன்பாட்டை விரிவாக்குவதால் இளைய சமுதாயத்தினருக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என தாம் நம்புவதாக திருவெங்கைய நாயுடு கூறிஞர் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒன்றில் கடைக்கோடி மனிதன் வரை அரசின் திட்டங்கள் சென்று சேர மொழி மிக அவசியம் என்றும் மொழி ஒற்றுமையால் அனைத்து இந்திய மொழிகள் மற்றும் ஆட்சி மொழிகளை மேம்படுத்த ஏதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹிந்தி ஆட்சி மொழி வளர்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு துறைகள் அமைச்சகங்கள் மற்றும் அலுவலகங்களின் தலைவர்களுக்கு ராத்பாஷா விருதுகளையும் குடியரசுத் துணைத்தலைவர் வழங்கிஞர் ஹிந்தியே நாட்டை ஒருங்கிணைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திருராத்நாத் சிங் விழாவில் பேசுகையில் கூறிஞர் உலக அளவில் ஹிந்தி என்றால் ஒர் ஈர்ப்பு இருப்பதாகவும் கூகுள் பேஸ்புக் மற்றும் இதர நிறுவனங்கள் ஹிந்தி யை வளர்த்து வருவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு

செர்பிய தலைநகர் பெல்கிரே டில் இன்று இந்திய வம்சாவளியினரிடையே அவர் உரையாற்றுகிறார் நானை செர்பிய அதிபரை அவர் சந்திப்பதைத் தொடர்ந்து இருநாடுகளுக்குமிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன தொடர்ந்து செர்பியா வின் தேசிய சட்டமன்றத்திலும் திருவெங்கைய நாயுடு உரையாற்ற இருக்கிறார்

தலைமை நீதிபதி திருதிபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் இன்று உத்தரவிட்டது

புதுடில்லி யில் உள்ள தூர்தர்ஷன் தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் செய்தி ஒலிபரப்புத் துறைச் செயலர் திருஅமித் காரே பேசுகையில் நாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதில் தூர்தர்ஷன் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கும் ஒளிபரப்புத் துறையில் உள்ள போட்டிச் தழலுக்கும் ஏற்ப தார்தர்ஷன் நிகழ்ச்சிகளின் உள்ளடக்கம் மேலும் செழுமையாக மாறவேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறத்தினுர் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தின் ஒரு பகுதியாக தூர்தர்ஷன் தகழ்வதாக பிரசார் பாரதி தலைவர் திருஏ தரியப்பிரகாஷ் தெரிவித்தார் அனுபவம் வாய்ந்த பலரால் போற்றி வளர்க்கப் பட்டதால் தூர்தர்ஷன் பல உயரங்களை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

எடப்பாடி பழனிச்சாமி கடிதம் எழுதியுள்ளார் டான்தெட்கோ நிறுவனத்தின் மின் உற்பத்தி நிலையங்களின் செயல்பாடுகளைத் தொடர்ச்சியாகப் பராமரிக்கத் தேவையான நிலக்கரி கிடைக்காத நிலையில் காற்றாலை மூலமான மின் உற்பத்தி பருவழும் செப்டம்பர் மத்தியில் முடிந்து விடுவதால் நிலைமைகள் மோசமாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு வந்துசேரும் நிலக்கரியின் அளவு உடனடியாக அதிகரிக்கா விட்டால் சில அனல்மின் நிலையங்கள் மூடப்படும் நிலை ஏற்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக் காட்டியுள்ளார்

இந்த உத்தரவு இன்று முதலே அமலாகும் புதுவையில் மாட்டு வண்டி மூலம் மணல் எடுப்பவர்களுக்கு தனியாக மணல் குவாரி ஒன்றை உருவாக்கவும் மாட்டு வண்டிகள் மணல் எடுக்க உரிமம் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டுமெனக் கோரி மாநில சிஐடியு தலைவர் திரு முருகன் செயலர் திரு சினிவாசன் ஆகியோர் முதலமைச்சருக்கு மனு கொடுத்துள்ளனர் சட்ட விரோதமாக மணல் எடுத்ததற்காக பறிமுதல் செய்யப்பட்ட மணல் வண்டிகளை விடுவிக்க வேண்டுமென்றும் இவர்கள் கோரியுள்ளனர் மணல் தட்டுப்பாடு காரணமாக புதுவையில் கட்டுமானப் பணிகள் பாதிக்கப்பட்டு கட்டுமானத் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் மாட்டு வண்டிகள் மூலம் மணல் எடுப்பதை அரசு தடை செய்ததால் மாட்டு வண்டிக் தொழிலாளர்களுக்கும் இவர்கள் கட்டிக்காட்டியுள்ளனர் மணல் எடுப்பதைத் தடுக்க புதுவையில் உள்ள ஆற்றங்கரைப் பகுதிகளில் ஆயுதப் போலீசார் காவலுக்கு நிறுத்தப்பட்டுள்ள அதே வேளை ஆற்றின் மறுகரையில் தமிழகத்தைச் சேர்ந்த மாட்டு வண்டித் தொழிலாளர்கள் மணல் எடுக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்திருப்பதையும் இவர்கள் சுட்டிக்காட்டினர்

முன்னாள் ராணுவத்தினர் நலச்சங்க உறுப்பினர்கள் இன்று ஊர்வலம் நடத்தினர் கடலூர் சாலை மறைமலையடிகள் சாலை சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இவர்களை போலீசார் தலைமை அஞ்சலகம் அருகே தடுத்து நிறுத்தினர் பின்னர் முன்னாள் ராணுவத்தினர் சங்க பிரதிநிதிகள் மட்டும் ராத்நிவாஸ் சென்று

ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

குரியா கேஷ்வான் இணைப்புச் சாலையில் கிஷ்த்வார் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பேருந்து விபத்துக்குன்ளானதாக மாநில காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியர் அனைவருக்கும் பாரம்பரியத்தின் மீது பெருமையும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மீது நம்பிக்கையும் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுளார் அரசியல்சாசன சிற்பிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிந்தி யின் முக்கியத்துவத்தை தற்போது உலகமே ஏற்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் தமிழகத்தில் அனல்மின் நிலையங்களைத் தொடர்ந்து இயக்க ஏதுவாக நிலக்கரி அனுப்பிவைக்கக் கோரி முதலமைச்சர் இருஎடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவையில் ஆதிதிராவிடர் துறை மூலமான கலப்புத்திருமண ஊக்கத்தொகை இரண்டரை லட்சம் ருபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது